ராம்நாத்கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளாா்

நரேந்திரமோடி வரும் திங்கட்கிழமை அனைத்து மாநில முதலமைச்சள்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளார்

விடுமுறை காலத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்னா் ஒன்றரை வட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் அவசர சுட்டத்திற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

இதன் மூலம் மருத்துவர்கள் மருத்துவம்சார் பணியாளர்களுக்கு மற்றவர்களால் உடல் ரீதியாக காயங்கள் அல்லது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டால் இழப்பீடு பெற முடியும்

பாதிக்கப்பட்டவருக்கு குற்றம் இழழத்தவரே இழப்பீட்டுத் தொகையையும் வழங்க வேண்டும் என்றும் சொத்துக்களாக இருக்கும்பட்சத்தில் சந்தை மதிப்பில் இரண்டு மடங்காக அந்த தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டத்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது குறிப்பிடத்தக்கது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட சூழலில் பிரதமா் திரு நரேந்திரமோடி வரும் திங்கட்கிழமை மாநில முதலமைச்ச்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த உள்ளார்

இந்நிலையில் நாளை பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி பஞ்சாயத்து தலைவா்களுடன் காணொலி காட்சி மூலம் உரையாட உள்ளார்

நோய்த்தொற்று பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பினர் ஊரடங்கு உத்தரவால் கல்வி பாதிக்கப்படும் என்று மாணவர்கள் அச்சப்படத்தேவையில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

மாணவர்கள் செல்போனில் யூ டியுப் மூலமாகவும் பாடங்களை படித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் கோவை மாவட்டத்தில் ரேபிட் கிட் சோதனை நிறுத்தப்பட்டாலும் பிசிஆர் சோதனை அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு

வேலுமணி தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்னா் ஒன்றரை வட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சா் திரு காமராஜ் கூறியுள்ளாா் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நெல் அரவை ஆலைகளுக்கும் கிடங்கிற்கும் அனுப்பப்பட்டுள்ளது என்றார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் அபரிதமாக விளைந்த காரணத்தினால் இதுவரை இல்லாத அளவிற்கு விவசாயிகளிடமிருந்து அதிகளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏப்ரல் மாதத்திற்கான உணவுப் பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்பட்டதை போல் மே மாதத்திற்கான உணவுப்பொருட்கள் இம்மாதமே வழங்கப்படும் என்று அவர் கூறினார்

ராஜலட்சுமி கூறியுள்ளார் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு திருவேங்கடம் பேரூராட்சி அலுவலகம் மற்றும் சங்கரன்கோவில் நகராட்சி அலுவலகம் ஆகியவற்றில் அரிசி காய்கறி போன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர் பேசினார் வீட்டில் தனித்திருப்போர்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தூய்மைப் பணியாளர்களின் பணி மகத்துவம் வாய்ந்தது என்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையாள அரிசி காய்கறி மளிகைப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்கி அவர்களை அரசு பாதுகாத்துள்ளது என்றும் அவர் கூறினார் ஊரடங்கால் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் மூடப்பட்டிருந்த தீப்பெட்டி ஆலைகள் மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளன

ஸ்டாாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து சென்னையில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய வரி வருவாய்க்கு அதிகளவில் பங்களிப்பு செய்யும் தமிழகத்திற்கு